வங்கிகளை ஒருங்கிணைக்கும் பணிகள் சுமுகமான முறையில் நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறி உள்ளார் அயோத்தி நிலத் தகராறு வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் அன்றாட விசாரணை தசரா விடுமுறைக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கி உள்ளது காமராஜ் புதுச்சேரி நகர் சட்டமன்றத் தொகுதியில் புகைப்படத்துடன் கூடிய அடையாளச் சீட்டு வழங்கும் பணிகள் நாளை தொடங்க உள்ளன

உலக அளவிலான வறுமை ஒழிப்பில் மேற்கொண்ட பரிசோதனை ரீதியிலான அணுகுமுறைக்காக இவர்கள் நோபல் கொல்கத்தா பல்கலைக்கழகம் மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பயின்று பின்னர் ஹார்வேர்டு பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவரான அபிஜித் பேனர்ஜி தற்போது அமெரிக்காவின் எம்ஐடி உயர்கல்வி கழகத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி வருகிறார்

பெட்ரோலியப் பொருட்களை ஜிஎஸ்டி கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவது பற்றி மத்திய நிதியமைச்சரை தாம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் கூறினார் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் எரிசக்தி துறையில் ஒப்பந்த நிபந்தனைகளை நிறைவேற்ற முதலீட்டாளர்களுக்கு இந்தியா உறுதி அளித்திருப்பதாகவும் இந்தியாவில் முதலீட்டுச் சூழல் சுமுகமாகவே இருக்கும் என்பதால் முதலீட்டாளர்கள் கவலைப்படத் தேவையில்லை என்றும் கூறினார் அரசின் முன்னுரிமை பட்டியலில் எரிசக்தி துறை முதலிடத்தில் இருப்பதால் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி இலக்குகளை எட்ட எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் மேலும் கூறினார் நிர்மலா வங்கிகளை ஒருங்கிணைக்கும் பணிகள் சுமுகமான முறையில் நடைபெற்று வருவதாகவும் பஞ்சாப் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி பிரச்சனையை கூர்ந்து கவனித்து வருவதாகவும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறி உள்ளார் டெபாசிட் தாரர்களுக்கு பணம் கிடைப்பதை உறுதிப்படுத்தவும் அரசு முயன்று வருவதாக அவர் இன்று புதுடெல்லியில் பொதுத் துறை வங்கிகளின் தலைவர்களுடன் நடத்திய கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் வாடிக்கையாளர்களின் நலனுக்கே உயர் முக்கியத் துவம் அளிக்கப்படும் என்பதை ரிசர்வ் வங்கி பலமுறை அறிவுறுத்தி இருப்பதாகவும் தேவையுள்ள துறை எதுவாக இருந்தாலும் உரிய விதிமுறைகளின் படி நிதி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இத்தகைய நிலுவைத் தொகை மீது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பில் தள்ளுபடி வசதி வழங்க வங்கிகளிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார்

மேலும் மூவர் காயம் அடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மத்திய பிரதேஷ் விளையாட்டு அகாடமியைச் சேர்ந்த இவர்கள் தியான்சந்த் கோப்பைக்கான ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்பதற்காக இட்டார்சி யில் இருந்து ஹோஷங்கா பாத் திற்கு காரில் சென்று கொண்டிருந்த போது தேசிய நெடுஞ்சாலையில் ரைசல் பூர் அருகே இந்த விபத்து ஏற்பட்டது மீனவர் மோதல் புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவர்களுக்கும் நல்லவாடு மீனவர்களுக்கும் இடையே இன்று மீண்டும் மோதல் ஏற்பட்டது இருதரப்பினரும் பயங்கர ஆயுதங்களுடன் கரையிலும் கரைப் பகுதியிலும் மோதிக் கொண்டனர் நிலைமைகள் மோசமடையவே போலீசார் வானை சுட்டும் கண்ணீர்புகை குண்டுகளை பயன்படுத்தியும் நோக்கி கலவரத்தைக் கட்டுப்படுத்தினர்

மோதல் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்

வைத்திலிங்கம் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி சில எதிர்காலப் பலன்களை கருத்தில் கொண்டே காமராஜ் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத் தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தி இருப்பதாக மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் குற்றம் சாட்டி உள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காமராஜ் நகர் தொகுதியில் பழைய வேட்பாளர் திரு நேருவை மீண்டும் நிறுத்தாமல் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினரே அல்லாத ஒருவரை வேட்பாளராக நிறுத்தியது ஏன் என்பது உள்ளிட்ட கேள்விகளுக்கு திரு ரங்கசாமி இன்னும் பதில் அளிக்கவில்லை என்றார்

காமராஜ் நகர் தொகுதி மக்கள் இதுபற்றி எல்லாம் சிந்தித்து அரசியல் அனுபவம் உள்ள காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஜான்குமாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அன்பழகன் இன்று ஏனாம் செல்லும் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடிக்கு இருந்து பெறப்பட்டுள்ளதாகவும் புதுவை அரசிடம் இருந்து துணை நிலை ஆளுநருக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கூறி உள்ளார் காமராஜ் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத் தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை விஷவாயு என விமர்சித்தன் மூலம் திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் மூன்றாம் தர அரசியல் வாதி போல் செயல்பட்டுள்ளதாக கூறினார் எதிர்கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி தேர்தல் பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதுவையில் முன்னாள் என்ஆர் காங்கிரஸ் அரசும் பல்வேறு தடைகளுக்கு இடையில் தான் இலவச திட்டங்களை அமல்படுத்தியதாகவும் இலவசப் பொருட்களை தெருவில் போட்டு உடைத்ததன் மூலம் காங்கிரஸ் கட்சியினர் தான் நான்காம் தர அரசியல் வாதிகளாக செயல்பட்டதாகவும் கூறினார் சாமிநாதன் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை தரம் குறைந்த வார்த்தைகளில் பேசியதற்காக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டுமென மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிநாதன் கோரி உள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் முதலமைச்சரின் பேச்சு ஒட்டுமொத்த பெண் இனத்தையே அவமதிக்கும் வகையில் அமைந்திருப்பதாகவும் மத்திய அரசின் மக்கள் நலத் திட்டங்களை முடக்கி வைத்து காப்பி டீ செலவு மற்றும் அரசு வாகனத்திற்கான எரிபொருள் செலவில் கூட பொய்க் கணக்கு காட்டியவர்கள் தான் தரம் தாழ்ந்தவர்கள் என்றும் கூறினார் புதுச்சேரியில் கணக்கில் காட்டாத ஊழல் பணத்தை தேர்தலுக்கு பயன்படுத்துவோர் மீது தேர்தல் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வருமானவரித் துறையினர் தமிழகத்தைப் போல புதுவையிலும் அதிரடி ஆய்வுகளை மேற்கொண்டு ஊழல் பணத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் திரு சாமிநாதன் மேலும் வலியுறுத்தினார்

வங்கிகளை ஒருங்கிணைக்கும் பணிகள் சுமுகமான முறையில் நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறி உள்ளார் அயோத்தி நிலத் தகராறு வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் அன்றாட விசாரணை தசரா விடுமுறைக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கி உள்ளது புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்றத் தொகுதியில் புகைப்படத்துடன் கூடிய அடையாளச் சீட்டு வழங்கும் பணிகள் நாளை தொடங்க உள்ளன